இந்த விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது தென்மாவட்டங்களில் புதிதாக தொழில் தொடங்க விரும்புவோருக்கு அனைத்து வகையிலும் அரசு துணைநிற்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை மற்றும் பாடப்புத்தகங்கள் விநியோகம் குறித்த அட்டவணை வரும் பத்தாம் தேதி வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சா் திரு கே

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

நீலகிரி கோவை தேனி ஆகிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று அதிகளமழை பெய்யக்ககூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

விமானம் தரையிறங்கும்போது விமான நிலையத்தில் மழை பெய்து கொண்டிருந்ததால் ஒடுதள பாதையிலிருந்து விலகிச் சென்று இரண்டாக உடைந்தது

இந்த விபத்தில் இரண்டு விமானிகளும் உயிரிழந்தனர் விமானம் விபத்துள்ளானபோது நல்வாய்ப்பாக தீ விபத்து ஏற்படவில்லை என்றும் இதனால் ஏராளமானோர் சிறுகாயங்களுடன் உயிர் பிழைத்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன பலத்த மழைதான் விபத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது இருப்பினும் விபத்து குறித்து ஏர் இந்தியா மற்றும் இந்திய விமாள ஆணையரகத்தின் இரண்டு குழுக்கள் விசாரணை நடத்தும் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் இந்த விபத்து குறித்து குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேரள மாநில ஆளுநர் திரு ஆரிஃப் முகமது கானுடன் தொலைபேசியில் கேட்டறிந்தார் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விபத்து குறித்த தகவல் அறிந்தவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயனுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இந்த விபத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது தமக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகள் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தூய்மை பாரத இயக்கம் தொடர்பான விழிப்புணர்வு மையத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் திறந்து வைக்கிறார்

திறந்தவெளியில் மலம் கழிப்பதால் ஏற்படும் உடல் உபாதைகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்து தூய்மையான கோதார பழக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் தூய்மை பாரதம் இயக்கம் தொடங்கப்பட்டது இதுகுறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த மையத்தில் ஒலி ஒளி காட்சிகளுடன் கலந்துரையாடலுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் கடனுதவி திட்டத்தின்கீழ் பயன் பெறுவதற்கான புதிய வழிமுறைகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிடமிருந்து பரிந்துரைக் கடிதம் மூலம் இந்த கடனுதவி பெறும் திட்டத்தை நேற்று தில்லியில் மத்திய நகர்ப்புற விவகாரங்கள் துறை செயலர் திரு துர்கா சங்கர் மிஸ்ரா தொடங்கிவைத்தார்

இந்த திட்டத்தில் கடன் பெற விண்ணப்பிப்பது உப்பட அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது சாலையோர வியாபாரிகளுக்கான மத்திய இதுவரை பயனடையாதவர்களுக்கு இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்று அரசு கூறியுள்ளது

வெங்கைய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் டாக்டர் எம்

சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையத்தில் நேற்று நடைபெற்ற உணவு ஊட்டச்சத்து மற்றும் வாழ்வாதாரம் குறித்த கருத்தரங்கில் காணொலி வாயிலாக பங்கேற்ற திரு வெங்கைய நாயுடு ஒட்டுமொத்த சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் மூலமே பேரிடரை எளிதாக சந்திக்க முடியும் என்றும் கூறினார் பட்டினி ஊட்டச்சத்து குறைபாடு சிசு மரணம் ஆகிய பிரச்சினைகளை களைவதில் இந்தியா அண்மைக் காலத்தில் அதிக முன்னேற்றம் கண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமரின் தாய்மையைப் போற்றுவோம் என்ற மாத்ரு வந்தனா திட்டம் ஊட்டச்சத்து திட்டம் கர்ப்பினிப் பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகள் ஆதார் எண் அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதால் அத்திட்டத்தின் பலன்கள் உரியவர்களை சென்றடைவதில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக திரு வெங்கைய நாயுடு கூறினார் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை தாமதமில்லாமல் முழுமையாக அமல்படுத்த மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் முன்வர வேண்டும் என்று மத்திய உணவு அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கேட்டுக் கொண்டுள்ளார்

இத்திட்டத்தில் இதுவரை சேராத மாநிலங்களும் யூளியன் பிரதேசங்களும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் சேர்க்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்

ராம்விலாஸ் பஸ்வான் கூறினார் தென்மாவட்டங்களில் புதிதாக தொழில் தொடங்க விரும்புவோருக்கு அனைத்து வகையிலும் அரசு துணைநிற்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

தென்காசி விருதுநகர் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கூட்டுக் குடிநீர் திட்டப் பணிகள் இறுதிகட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்ற புதிய கல்விக் கொள்கையின் பரிந்துரைகள் குறித்து ஆய்வு செய்ய மாநில அரசு அமைத்துள்ள குழு அளிக்கும் அறிக்கை அடிப்படையில் அரசு முடிவு செய்யும் என்று முதலமைச்சர் கூறினார் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையின் சாதக பாதக அம்சங்களை ஆராய அமைக்கப்பட்டுள்ள குழுவின் பரிந்துரை அடிப்படையில் அரசு செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

இதனையடுத்து

அன்பழகன் கூறியுள்ளார்

மாவட்டத்தில் தகுதியுள்ள அனைவருக்கும் ஆறு மாத காலத்திற்குள் வீட்டுமனைப் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை மற்றும் பாடப்புத்தகங்கள் விநியோகம் குறித்த அட்டவணையை வரும் பத்தாம் தேதி முதலமைச்சர் வெளியிடுவார் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சள் திரு கே

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு நிவாரண பொருட்களையும் அவர்கள் வழங்கினர் வீடுகளை இழந்தவா்களுக்கு புதிதாக வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அமைச்சா் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்தார் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தீயனைப்புப் படையினரும் பேரிடர் மீட்புப் படையினரும் மீட்புப் பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனா்

விஜயசேகர் தெரிவித்துள்ளார்

இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது

மத்திய அரசின் பல்வேறு தொழில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் தொழில் முனைவோராக உருவாக வழிவகுப்பதாக இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர்

செகண்ட்ஸ் நீலகிரி கோவை தேனி ஆகிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று அதிகனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

இந்திய விமானப் படையின் துணைத் தளபதி ஏர்மார்ஷல் அரோரா நேற்று லடாக் பகுதியில் விமானப் படை தளத்திற்குச் சென்று ஆய்வு செய்தார்

அஸ்கர் அஸேன் கூறியுள்ளார்